தந்துள்ளதாகமாநிலஅமைச்சர் திருபாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கயானாவில் இன்றிரவு நடைபெறும் உலகக்கோப்பைமகளிர் டிவெண்டிடிவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்றன

சேலம் மாவட்டம் வனவாசியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நிவாரணப் பணிகள் குறித்துகூறுகையில்

இம்மாவட்டத்தில் புயல் பாதித்தபகுதிகளைபார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் மின் விநியோகத்தைசரிசெய்யும் பணிகள் தீவிரமாகநடைபெற்றுவருவதாகவும் மற்றமாவட்டங்களிலிருந்துமின் துறைஅதிகாரிகள் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் விரைவுப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறினார்

வைகைஆற்றைகடக்கவோ வை கை ஆற்றில் குளிக்கவோகூடாதுஎன்றும் எச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

புயல் பாதிப்பு குறித்துஆய்வு செய்யஒரிருநாட்களில் குழுவைஅனுப்பவேண்டும் கஜ என்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாகமுன்னாள் மத்தியஅமைச்சரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமானதிரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதனைதமிழகஅரசுமத்தியஅரசிடம் வலியுறுத்தவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் புயலின் போதுதேசிய மாநிலபேரிடர் மேலாண்மைவாரியத்தின் கஜ துரிதநடவடிக்கைபாராட்டத்தக்கதுஎன்றும் அவர் கூறினார்

மதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோவெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வடகிழக்குபருவமழைகாரணமாகஅடுத்தடுத்துகாற்றழுத்ததாழ்வு உருவாகிபலத்தமழைபெய்யும் என்றுவாளிலைஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் அதன்மீதுதமிழகஅரசுகூடுதல் கவனம் செலுத்தவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தமையங்களில் விவசாயிகளுக்குஉடனுக்குடன் பணம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அணுமின் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் கூடங்குளம் நிரப்பும் பணிக்காகநிறுத்தப்பட்டிருந்தமுதல் அனுஉலையில் இன்றுமுதல் மின்உற்பத்திதொடங்கியது

இது படிப்படியாகஅதிகரிக்கப்பட்டு ஒருவாரகாலத்திற்குள் முழு உற்பத்தித் திறனானஆயிரம் மெகாவாட்டைஎட்டும் எனஅணுமின் நிலையநிர்வாகம் தெரிவித்துள்ளது குட்காஊழல் வழக்குவிசாரணைநியாயமானமுறையில் நடைபெறவேண்டும் என்றும் டைரியில் இடம்பெற்று இருப்பவர்கள் பெரியஉயர் பதவிகளில் இருந்தாலும் சிபிஐபாரபட்சமற்றடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் திமுகதலைவர் திரு வலியுறுத்தியுள்ளார் இந்தஉயரியஅமைப்பின் நம்பகத்தன்மைபாதுகாக்கப்படவேண்டும் என்று இன்றுவெளியிட்டஅறிக்கையில் தெரிவித்துள்ளார்